டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

தமிழகத்தில் சென்ளை தவிர இதர பகுதிகளில் இந்த நோய் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மாணவா்களை அவா்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கான நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது பிரபல ஹிந்தி நடிகர் இர்பான் கான் இன்று மும்பையில் காலமானார்

அவரது மறைவுக்கு குடியரசுத்தலைவர் பிரதமர் உட்பட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனா்

லைன்ஸ் கிளப் உறுப்பினர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் கலந்துரையாடினார் இந்த நோய் தொற்று பாதிப்பு இரண்டு மடங்காக அதிகிி்கும் வேகம் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகக் கூறிய அவர் அது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார்

அடுத்த சில நாட்களில் இந்த எண்ணிக்கையை ஒரு லட்சமாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த நோய் தொற்று தடுப்பு மருந்துக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் தற்போதைய சூழ்நிலையில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது மற்றும் ஊரடங்கு மூலமே இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று தொடர்பாக காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார் மாநில அரசு மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக ஊராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சிப் பகுதிகளில் இநத நோய் பரவல் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகத் தெரிவித்ததார் சென்னை மாநகராடசிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதன் காரணமாக நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார் அரசின் அறிவுரைகளை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்றினால் இந்த நோய் தொற்று பரவலை தடுக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் மிகவும் சவாலானது என்று குறிப்பிட்ட அவா் இதனை திறம்பட கையாண்டு வரும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தேவையாள அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் வேளாண் விளை பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்கக்கூடாது விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசு அறிவித்த விதிமுறைகளின்படி தொழிற்சாலைகள் செயல்படுவதற்கு அனுமதிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த அனுமதி கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கு பொருந்தாது என்றும் முதலமைச்சர் கூறினார் மருத்துவமனைகளில் தேவையான மருத்துவ பொருட்கள் கையில் இருப்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்திட வேண்டுமென்றும் அவர் கூறினார் இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கு கூடுதல் கண்காணிப்புடன் பணியாற்ற வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்திற்குப் பின்னர் நோய் பரவலின் நிலைக்கு ஏற்ப எந்தெந்த தொழில்களை தொடங்கலாம் என்பது குறித்து விரிவான அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியா்களை முதலமைச்சா் கேட்டுக் கொண்டுள்ளார் நோய் தொற்று தடுப்புப் பணியை தீவிரப்படுத்த வேண்டிய சென்னை கோவை மதுரை திருப்பூர் மற்றும் சேலம் மாநகராட்சிகளுக்கு சிறப்புப் குழுக்கள் அமைக்கப்படுவதாகவும் முதலமைச்சள் கூறியுள்ளார்

நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்ட ஊரங்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்

இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிப் பணிகளை இணைந்து மேற்கொள்வது போன்றவை குறிதது இரு தலைவர்களும் விவாதித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கனடாவில் உள்ள இந்தியா்களுக்கு போதிய உதவிகள் அளிப்பதற்காக திரு நரேந்திரமோடி அந்நாட்டு பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்தாா் ஊரடங்கு உத்தரவு காரணமாக பல்வேறு இடங்களில் சிக்கியுள்ள மாணவர்கள் தொழிலாளர்கள் கற்றுலா பயணிகள் யாத்ரிகர்கள் ஆகியோரை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்காள நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதற்கென மாநிலங்கள் தோறும் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டுமென்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் குழுவாக இருக்கும்பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் இது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டுமென்றும் தொவிக்கப்பட்டுள்ளது இதபோன்று அனுமதிக்கப்படுபவர்கள் உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இவர்கள் ஆரோக்கிய சேது கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்ய ஊக்கம் அளிக்கப்பட வேண்டுமென்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மாநிலங்களின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆலோசனை நடத்தினார் ஆரோக்கிய சேது ச கைபேசி செயலியின் பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்த ஆலோசனையின்போது பல்வேறு மாநில அரசுகள் தெரிவித்த யோசனைகளையும் ஏற்றுக் கொண்ட அமைச்சர் அதனை செயல்படுத்தமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினார்

இது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது தொழிலாளர்களுக்கான ஊதியமும் குறைக்கப்படாததையும் உறுதி செய்யுமாறு அந்த கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வேளாண் விளைப் பொருட்களை பதப்படுத்துவதற்கு தொழிற்சங்கங்கள் முன்வர வேண்டுமென்று மத்திய அமைச்சா் திருமதி ஹா்சிம்ரத் கௌா் பாதல் கேட்டுக் கொண்டுள்ளாா் இது தொடர்பாக தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பிதிநிதிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார்

பிரபல இந்தி நடிகர் இர்பான் கான் மும்பையில் காலமானார்

நோயால் பாதிக்கப்பட்ட அவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக புற்ற அனுமதிக்கப்பட்டு இன்று உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இராங்கல் தெரிவித்துள்ளனர் திரைப்பட உலகிற்கு இது பேரிழப்பாகும் என்று குடியரசுத் தலைவரும் பிரதமரும் கூறியுள்ளனா் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மக்களவைத் தலைவா் திரு ஓம் பிா்லா மத்திய அமைச்சா்கள் திரு அமித்ஷா திரு பிரகாஷ் ஜவடேக்கர் மற்றும் பலர் நடிகர் இர்பான் கானின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இந்த ஆலோசனையின்போது நோய் தடுப்புப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் திரு நட்டா இந்த ஆலோசனையின்போது விரிவாக எடுத்துரைத்தார்

மத்திய அரசு பணியாளர்கள் அனைவரும் இந்த கைபேசி செயலியை உடனடியாக பதிவிறக்கம் செய்யுமாறு பணியாளா் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது